ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா சட்டப்பேரவைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

வென்றது

ஐந்துநாள் சிபிஐ காவலில் விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது முன்னதாக திரு மைக்கேலிடம் விசாரணை நடத்துவதற்கு பதினான்கு நாட்கள் சிபிற அனுமதி கோரியது ஐக்கிய அரபுளமிரேட்டிலிருந்து புதுதில்லி கொண்டுவரப்பட்ட மைக்கேல் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் திரு மைக்கேல் சார்பில் ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தாக்குல் செய்யுமாறு சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டார் ரிசர்வ் வங்கியின் செவாவணி கொள்கை கூட்டம் இன்று மும்பையில் நடைபெற்றது ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு உர்ஜித் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வட்டி விகிதங்களில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

நான்கு சதவீதமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அஸ்ஸாமில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றது வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது

ராஜஸ்தான் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது இந்த இரண்டு மாநிலங்களிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அரசியல் கட்சித்தலைவர்கள் இதர கட்சிகள் தொடர்பாக கண்ணியமற்ற கருத்துக்கள் தெரிவிப்பது குறிதது குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார் இன்று விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மீது கண்ணியக்குறைவான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்

மத்தியஅரசு சார்பில் அனைத்துக்கட்சிக் கூட்டம வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது

கங்கையை தூய்மைப்படுத்தும் பணியில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளார் குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் அம்பேத்கரின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தவுள்ளனர் அம்பேத்கர் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீன்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட எல்லைப்பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதற்கு ரானுவத்தினர் உரிய பதிவடி கொடுத்ததாகவும் பாதுகாப்புப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு எமல் கல்லாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஊரக பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்கைத்தரத்தை மேம்படுத்துவதற்கு இஸ்ரோவின் திட்டங்கள் உதவிடும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானிகளின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சுங்கத்துறையில் ஒத்துழழப்ளப வலப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திபாவும் பெருவும் கையெழுத்திட்டுள்ளன சுங்கம் சார் உளவு தகவல்களை எளிதாக பரிமாறிக்கொள்வதற்கும் இருநாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்று மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சிபிஐ யின் நன்மதிப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அதன் இயக்குநர் திரு அலோக் வர்மாவும் திரு ராகேஷ் அஸ்தானாவும் மோதிக்கொண்டதாக மத்தியஅரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்தியஅரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வேணுகோபால் இதனை தெரிவித்தார் சிபிஐ நன்மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில்கொண்டுதான் மத்தியஅரசு செயல்பட்டதாகவும் அவர் கூறினார் இதனை தொடர்ந்து மத்திய கண்காணிப்பு ஆணையமும் இப்பிரச்சினை தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்தது இந்தவழக்கின் விசாரணை நாளையும் தொடரவுள்ளது சர்வதேச மண் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மண்வளத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இத்தொடர்பாக குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் மண் வளத்தை பாதுகாப்போம் என அனைவரும் உறுதி ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மண்வளத்தை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை என்றும் திரு வெங்கய்யா நாயுடு குறிப்பிட்டுள்ளார்

இதனையொட்டி மாநிலம் முமுவதும் அஇஅதிமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் கட்சியிள் ஒருங்கிணைப்பாளர் திரு பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நீர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சாரம் நாவலுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று திரு ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

நாடாளுமன்றத்தில் இக்கருத்தை பதிவு செய்த அவர்கள் புதிய பிரதமராக திரு மகீந்தா ராஜபக்சே நியமிக்கப்பட்டது சுட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர்

புவனேஸ்வரில் நடைபெற்ற இப்போட்டியில் தொடக்கத்தில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தபோதிலும் ஜெர்மனி அணி வீரர்கள் இறுதி கட்டத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது அணியின் வெற்றிக்கு வித்திட்டது தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் மலேசியா பாகிஸ்தானை எதிர்த்து ஆடி வருகிறது

இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்தரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களுரு வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியானா பெங்கால் அணியையும் தில்லி பெங்களுரு அணியையும் எதிர்கொள்கின்றன